மின்சாரத்தை ஜிஎஸ்டி வரியின் கீழ் கொண்டுவரக் கூடாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார்

இந்தியாவின் அமித் பங்கல் முன்னேறியுள்ளார்

கோவா மாநிலம் பனாஜியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்திற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமான வரிச் சட்டத்தில் அவசரச் சட்டத்தின் மூலம் திருத்தங்களை மேற்கொண்ட பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக கூறினார்

பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் நிறுவனங்கள் சமூகப் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக வரி சீரமைப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்தத் திட்டத்தின்கீழ் இரண்டு சதவீத நிதியை செலவிடலாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் உற்பத்திக்காள இந்தியா திட்டத்தை ஊக்குவிப்பதற்கும் நாடு முழுவதும் ஆய்வுப் படிப்புகளை பரவலாக்குவதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த முடிவு தொழில் வளர்ச்சியையும் முதலீட்டு துறையையும் வளர்ச்சிப் பெறச் செய்யும் என்று அரசு நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் தனியார் நிறுவனங்களுக்கான வரிக்குறைப்பு வரவாற்றுச் சிறப்புமிக்கது என்றும் இந்த அறிவிப்பால் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்திற்கு உலகம் முழுவதும் வரவேற்பு கிடைக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வசதியாக தனியார் நிறுவனங்களுக்கான வரி குறைக்கப்பட்டது சந்தைக்கு ஊக்கமளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரியில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவு உதவிடும் என்று மத்திய வர்த்தகத் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த அறிவிப்பு மிகவும் துணிச்சலான நடவடிக்கை என்று இந்திய ரிச்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியுள்ளார் மாநிலத்தின் நிதி தன்னாட்சியை கருத்தில் கொண்டு பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் கொண்டு வரக்கூடாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் கோவாவில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள மீனவ மக்களின் நலன்கருதி மீன் துகள்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றார் வரி விகிதங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் சிறு கைவினைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் பயன்பெறுவதற்கு ஏதுவாக மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் விவசாய நடவடிக்கைகள் தொடர்பான சேவைகளுக்கும் மாநில மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு வரி விலக்கு அளிக்குமாறும் நெல் குத்தகை சேவைகள் நுண்ணீர் பாசனக் கருவிகள் பொது விநியோகத் திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் பாமாயில் மற்றும் மண்ணெண்ணைக்கு வரி விலக்கு அளிக்குமாறும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டுத் தொகை ஐந்தாண்டுகளுக்கு மட்டுமே உள்ளது எஎ்று குறிப்பிட்ட அவர் கால அளவை நீட்டிக்குமாறு வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏழு நாள் அரசுமுறை பயணமாக இன்றிரவு அமெரிக்கா புறப்படுகிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹூஸ்டனில் நடைபெறவுள்ள வெளிநாடுவாழ் அவர் இந்தியர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் அந்தக் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்கிறார்

தூய்மை இந்தியா திட்டம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதையடுத்து மைக்ரோ சாஃப்ட் நிறுவன அதிபர் பில்கேட்ஸ் மெலின்டா நிறுவனம் பிரதமருக்கு சிறப்பு விருதை வழங்குகிறது இந்தப் பயணத்தின் போது பிரதமருடன் செல்லும் இந்தியக் குழுவினர் அமெரிக்காவுடன் வர்த்தகம் முதலீடு போன்றவற்றில் ஒத்துழைப்புத் திட்டங்களை மேற்கொள்வதற்கான ஆவோசனைகளில் ஈடுபடுவார்கள் தில்லியிலிருந்து ஹூஸ்டன் வரை இடைநில்லா விமான சேவையை தொடங்குவதற்கான பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு வர்த்தக முதலீடுகள் ஆகியவை தொடர்பாக ஆலோசனை நடத்துவார் மத்திய அரசின் கிரிஷி கர்மான் விருது ஐந்தாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது

இந்த விருது கிடைத்திருப்பதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாசன விவசாயிகளின் நிலங்கள் பயன்பெறும் வகையில் சங்கத்தின் பத்து சதவீத பங்களிப்புத் தொகையுடன் இந்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர்

அதுக்குள்ள மேட்டுர் அனையில் இருந்து தண்ணீர் வருவதால தண்ணீரை இந்த ஆண்டு சிக்களமா பயன்படுத்தி விவசாயிகள் பயன் பெறக் கூடிய அளவுக்கு இந்த ஒரு திட்டத்த மாநில அரசு அறிவிச்சு இந்தப் பகுதிக்கு செயல்படுத்தினதற்காக மனப்பூர்வமான நன்றிய விவசாயிகள் சார்பா தெரிவிச்சுக்கொள்றோம்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் புவியரசன் தெரிவித்துள்ளார்

சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் ஊடகவியல் பேராசிரியர்கள் திருமதி உமா திருமதி லதா குமார் ஊடகவியலாளர் திருமதி வித்யா அர்ஜூன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

இதன் மூலம் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்